அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார்

நம்நாட்டின் பொறியியல் திறமைக்கு ீயமலழபெ விமான நிலையம் ஒரு சான்றாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் சிக்கிம் மாநிலம் தேசிய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்த தலமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர் விமான நிலையம் இல்லாமலேயே இம்மாநிலத்திற்கு ஏராளமானோர் வருகை தருவதாக சுட்டிக்காட்டினார்

விமான நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் சிக்கிம் தலைநகர் கேங் டாக்கிற்கான பயண நேரம் குறைவதோடு உடான் திட்டத்தின்கீழ் இந்த விமான போக்குவரத்து இணைக்கப்பட்டிருப்பதால் விமான பயணத்திற்கான கட்டணங்கள் குறைவாக இருக்கும் என்று கூறினார்

முதற்கட்டமாக உள்நாட்டு விமான போக்குவரத்து மட்டுமே நடைபெற வகை செய்யப்பட்டுள்ளது பின்னர் சிக்கிமிலிருந்து பூடான் நேபாளம் பங்களாதே நாடுகளுக்கு விமானத்தை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்

அருண்ஜேட்லி வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் பரஸ்பர நிதியங்களில் போதுமான அளவு பணப்புழக்கத்தை உறுதிசெய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் பங்கு சந்தைகளின் பங்குகள் கடந்த வெள்ளிக்கிழமை வீழ்ச்சியடைந்த நிலையில் வங்கி சாரா நிறுவனங்களின் பணப்புழக்கம் தொடர்பான ஐயங்களை போக்கும் விதமாக அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்

நிதி நிறுவனங்களின் வளர்ச்சியையும் மாற்றங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கியும் சந்தை ஒழுங்குமுறை மையமுமான செபி யும் நேற்று அறிவித்த நிலையில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ராஜ்நாத்சிங் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் லக்னோவில் இன்று மத்திய மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது மத்திய மண்டலத்தில் உள்ள அணை தொடர்பான பிரச்சினைகள் நதி பாயும் தன்மை பல்வேறு திட்டங்களுக்கான இழப்பீடுகள் போன்றவை குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கட் உத்ரகாண்ட் மாநிலங்களை உள்ளடக்கி இந்த மத்திய மண்டலக் கூட்டம் நடைபெறுகிறது

இதையொட்டி டெல்லி இந்தியா கேட்டில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் துல்லிய தாக்குதல் தினத்தையொட்டி முப்படை வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ஊடக கண்காட்சிகள் தேசபக்தி பாடல்கள் இசைப்பு பேரணிகள் போன்றவை நடைபெற உள்ளன தேசிய மாணவர் படையினரும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணாக்கரும் இணைந்து ராணுவ பெருமையை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் தேசப்பக்தி திரைப்படங்கள் தேசபக்தி பாடல்கள் ஒளி ஒலிபரப்பப்பட உள்ளன

எடப்பாடி கே

உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக்கொண்டுள்ளார் வெங்கய்ய நாயுடு குடிமக்களுக்கு சேவையாற்றும் விதமாக சிறப்பான ஆட்சியை வழங்கும் வகையில் செயற்கைகோள் புள்ளி விவரங்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

ஹைதராபாதில் தேசிய தொலையுணர்வு மைய விஞ்ஞானிகளுடன் இன்று உரையாற்றிய அவர் சாமானிய மக்கள் குறிப்பாக விவசாயிகளின் தேவை சார்ந்த சேவைகளுக்கு விஞ்ஞானிகள் உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேசிய நதிகளை இணைக்கும் வகையில் செயற்கைகோள் புள்ளியியல் தகவல்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் வர்த்தக செயற்கை கோள் செலுத்துவதில் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இதன்ஒருபகுதியாக அண்டாா்டிகா பகுதிகளில் உள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழுவுடனும் குடியரசு துணைத்தலைவர் காணொலி மூலம் இன்று கலந்துரையாடினார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு

செங்கோட்டையன் ஈரோடு பகுதி மக்களின் வாழ்வு செழிக்கும் வகையில் அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குடிநீர் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அரசு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மின்னணு வகுப்பறைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

சென்னையில் வரும் புதன் வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்கும் நிதியுதவிகளை கொண்டு மாணாக்கர் நலன் சார்ந்த நற்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

ராசிபுரம் நாமக்கல் இன்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இருவரி தூத்துக்குடி தூத்துக்குடி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள மலேசிய மணலை நாளைமுதல் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

ஆப்டெக்ஸ் காஞ்சிபுரம் காமாட்சி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா இன்று துவக்கி வைத்தார்

ஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர் நம்பிராஜன் கூறினார் நாமக்கல் மாவட்டம் வகுரம்பட்டி கிராமத்தில் தூய்மையே சேவை திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியா மரியம் இன்று தொடங்கி வைத்தார்

அண்ணாதுரை இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நெல்லை பாளையங்கோட்டையில் புகையிலை ஒழிப்பு சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி மினி மாரத்தான் ஓட்டப்போட்டி நடைபெற்றது விளையாட்டரங்கில் தொடங்கிய இந்த மாரத்தான் அண்ணா போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் கலந்துகொண்டனர் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சுசீந்திரம் கோதை கிராமம் குலசேகரம் தேங்காய்பட்டிணம் மார்த்தாண்டம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது மலையோர பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக குமரி மாவட்டத்தின் குற்றாலம் எனப்படும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குமாா் தெரிவிக்கிறார் மேலும் அறுவடை பணிகளுக்காக காத்திருக்கும் பயிர்களுக்கு இந்த மழை ஏற்றது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்

ப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது